புயல் பணிகளைதரிதமாகமேற்கொள்ளஅமைச்சர்கள்அடங்கியஐந்துகுழுக்களைநியமித்துமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார்

தற்போதுஐந்தாம் கட்டபேச்சுவார்த்தைநடத்திவருகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நான்காம் ஆண்டுநினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது

மிதமானமழையும் பெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் புரெவி நிவர் புயல்கள் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டமாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளைதுரிதமாகமேற்கொள்ளஅமைச்சுகள் அடங்கியஐந்துகுழுக்களைநியமித்துழுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் புயல் மற்றும் மழைபாதிப்பு குறித்துஅவர் இன்றுசென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் புயல் காரணமாகஉயிரிழந்த ஏழு பேரின் குடும்பத்தினருக்குதலாபத்துலட்சும் ருபாய் நிவாரணஉதவிவழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்டபகுதிகளில் போ்க்காலஅடிப்படையில் மீட்பு மற்றும் நிாவரணப் பணிகளைமேற்கொண்டு விரைவில் இயல்பு நிலைக்குகொண்டுவரஅமைச்சா்கள் மற்றும் அனைத்துத் துறைஅதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

காமராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறியுள்ளார் நாகைமாவட்டத்தில் நிவாரணபணிகளைதிரு

சென்னைமாவட்டத்திற்குஉட்பட்டபகுதிகளில் அமைச்சர்கள் திருஜெயக்குமார் திருபாண்டியராஜன் ஆகியோரும் பணிகளைமேற்கொள்ளதாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தற்போதுள்ளகுடும்பஅட்டையின் நகலை இணைத்துசம்மந்தப்பட்டவட்டவழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவிஆணையர்களிடம் சமர்ப்பிக்கலாம் என்றுகூறியுள்ளார்

இந்தவிணப்பங்கள் உடனடியாகபரிசீலிக்கப்பட்டுதகுதியின் அடிப்படையில் அரிசிகுடும்பஅட்டைகளாகமாறுதல் செய்யநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார்

மத்தியஅரசின் உயர் அதிகாரிகள் திருதரம்வீர் ஜா திருகமன் டாக்டர் பால்பாண்டியன் திருஅமித் குமார் ஆகியோரும் வந்துள்ளனர் இந்தக்குழுவினர் இன்றுமாலைதலைமைச் செயலர் திருசண்முகத்தைசந்தித்துப் பேசினர் மத்தியக்குழுவினர் இரண்டுகுழுக்களாகப் பிரிந்துநாளையும் நாளைமறுநாளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயலால் ஏற்பட்டபாதிப்புகள் குறித்துநேரடியாகஆய்வு மேற்கொள்ளஉள்ளனர்

இன்றுஆலோசனைடத்தினர் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்தஆலோசனையின்போதுவேளான் சுட்டங்கள் தொடர்பாகவும் விவசாயிகளின் போராட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன விவசாய சங்கப் பிரதிநிதிகளுடன் நடைபெறஉள்ளஅடுத்தகட்டபேச்சுவார்த்தையில் சுமுகதீர்வு எட்டப்படும் என்றுவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் நம்பிக்கைதெரிவித்தார் இன்று புதுதில்லியில் செய்திநிறுவனத்துக்குஅளித்தபேட்டியில் இதனைதெரிவித்தஅவர் விவசாயிகளுடன் திறந்தமனதுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டுவருவதாகக் கூறினாா் விவசாயிகள் எழுப்பியுள்ளஅச்சங்கள் அனைத்துக்கும் இன்றையகூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் வேளாண்துறை இணையமைச்சர் திருகைலாஷ் சௌத்ரிகூறியுள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடா்பாகவிவசாயசங்கபிரதிநிதிகளுடனானஐந்தாம் கட்டபேச்சுவார்த்தைதற்போது புதுதில்லியில் நடைபெற்றுவருகிறது இதற்கிடையேவேளாண் சட்டங்களுக்குஎதிராகதில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டுவரும் போராட்டத்துக்குஆதரவாகதமிழகத்தில் திமுகசா்பில் இன்றுஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்றார் எருமபாளையத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்துகொண்டனர் முன்னாள் முதலமைச்சா் ஜெயலலிதாவின் நான்காம் ஆண்டுநினைவு தினம் இன்றுஅனுசிக்கப்பட்டது

உள்மாவட்டங்களில் அனேக இடங்களில் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது